அஷ்ரஃப் காளிநன்றிதெரிவித்துள்ளார்

குல்ஷன் ராய் வலியுறுத்தியுள்ளார்

கல்லுாரிகளில் இறுதியாண்டுமாணவர்களுக்கானதேர்வு வரும் செப்டம்பர் மாத இறுதியில் நடத்தப்படும் என்றுபல்கலைக் கழகமானியக் குழு அறிவித்துள்ளது

அஷ்ரஃப் கானிநன்றிதெரிவித்துள்ளார் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டிற்குஏற்பாடுசெய்ததற்காகவும் பிரதமருக்குஅவர் நன்றிகூறியுள்ளார் இதுதொடர்பாக நரேந்திரமோடியுடனங காணொலிகாட்சி திரு மூலம் உரையாடியஅவர் தாலிபள் அமைப்புடன் மேற்கோள்ளும் மண்டலமற்றும் சர்வதேசவிவகாரங்கள் குறித்துஅவர் ஆலோசனைமேற்கொண்டார் இந்தக் கூட்டத்தில் இக்கியநாடுகள் அமைப்பு சர்வதேசஅமைப்புகள் மற்றும் இருபதுநாடுகள் பங்கேற்றன இக்கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் அமைதிஏற்படுவதுதொடர்பாகவும் இறையாண்மைமிக்கசுதந்திரமானஒற்றுமையானநாடாகவிளங்குவதற்குமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைக்ளகுறி த்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன

இது தொடர்பாகமத்தியநிதிஅமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் குற சிறுமற்றும் நடுத்தரதொழில் நிறவன்ஙகள் கோவிட் தொற்றுகாலத்தில் ஏற்பட்டதொய்வுகளிலிருந்துமீள்வதற்குடடனடிகடன் வசதிதிட்டத்திற்குஆதாரமாக இந்தஉடன்பாடுஏற்படுத்தப்பட்டுள்ளதாகநிதியமைச்சகம் கூறியுள்ளது இந்தநிதியின் மூலம் சுமார் ஒருமில்லியன் குறு சிறுமற்றும் நடுத்தரநிறுவனங்கள் பயன் பெறும் என்றுஉலக வங்கிதெரிவித்துள்ளது

குல்ஷன் ராய் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் கலந்துரையாடல் நிகழச்சியில் கலந்துகொண்டஅவர் சைபர்குற்றங்கள் அனைத்தும் சீனாவின் செயலிகள் மட்டும்தான் காரணமல்லஎன்றும் அவர் கூறினார் தற்போதுகோவிட் தொற்றுகாரணத்தால் வீட்டில் அனைவரும் இருந்தபடியேபணிகளைமேற்கொண்டுவருவதால் கைபேசிகளில் தெரியாதசெயலிகளைபதிவிறக்கம் செய்துசிக்கலில் மாட்டிக்கொள்வதாககூறியுள்ளார் லடாக்கில் கல்வான் பகுதியில் இந்தியசீனஎல்லைப்பகுதியில் ஏற்பட்டவன்முறைசப்பவங்களைஅடுத்து இரு நாடுகளுக்குமிடையேயானநட்புறவில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாககூறினார்

எண்ணெய் குத்திகரிப்பு மற்றும் மின்கக்திகட்டமைப்புகளில் தகவல் தொழில்நுட்பம் இன்னும் முழு மேற்கொள்ளப்படவில்லைஎன்றுகூறியஅவர் அளவில் பாதுகாப்பு அம்சங்களுடன் க்படிய அதிநவீனதொழில்நுட்பகட்டமைப்பைஉருவாக்கஅரசுகவளம் செலுத்திவருவதாககுறிப்பிட்டார்

டொனாவ்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் கொரோனாதொற்று பரவுதலுக்குசீனாதான் காரணம் என்றார் அமெிக்காவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைகமார் மூன்றுமில்லியன் அளவைஎட்டும் நிலையில் அவர் இவ்வாறுகூறியுள்ளார்

பல்கலைக்கழகங்களும் உயர்கல்விநிறுவனங்களும் தேர்வுகளைநடத்துவதற்குமத்தியஉள்துறைஅமைச்சகம் அனுமதிவழங்கியுள்ளது தொடர்பாகமத்தியஉயர்கல்விசெயலருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் கல்லூரிகளில் இது இறுதியாண்டுபயிலுவோருக்குபல்கலைக் கழகமானியக் குழு அளித்துள்ளவிதிமுறைகளின் படி தேர்வுகள் நடத்தப்படவேண்டும் என்றுஅமைச்சகம் கூறியுள்ளது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியடாங்டர் விஜயபாஸ்கர் தற்போது இந்தமருத்துவமனைஆயிரம் படுக்கைவசதிகளுடன் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாகக் கூறினார்

பல்கலைக் கழக் தேர்வுகளைநடத்துவதற்கானதிருத்தியமைக்கப்பட்டநடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படிஏற்கனவேஅறிவிக்கப்பட்டநடைமுறையின் அடிப்படையில் இரண்டாவதுசெமஸ்டர் பயிலும் மாணவர்களுக்குகல்லூரியில் மதிப்பீடுகளின் இண்டர்நெல் அடிப்படையில் தகுதிமதிப்பெண்கள் வழங்கப்படும் மத்தியசுகாதாரஅமைச்சகத்தின் அறிவுரைகள் மற்றும் நெறிமுறைகளின் படி தேர்வுகள் நடத்தப்படும் என்றுஅரசுகூறியுள்ளது மத்தியநேரடிவரிவிதிப்பு வாரியத்தையும் மத்தியமறைமுகவரிவிதிப்பு வாரியத்தையும் இணைப்பதாக்கூடகங்களில் வெளியாகும் செய்திகளில் உன்மையில்லைஎன்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது இத்தகையதவறானதுஎன்றும் சரிபார்க்கப்படாதசெய்திஎன்றும் அமைச்சகம் கூறியுள்ளது வரிசெலுத்துவதில் அனைத்துநடவடிக்கைகளையும் மின்னுமுறையில் மாற்றிவரும் நிலையில் இத்தகைளசெய்திகள் கவனத்தைதிசைதிருப்புவதாகஅமைந்திருப்பதாகநிதியமைச்சகம் கூறியுள்ளது வரிசீர்திருத்தநிர்வாகஆணையம் இதற்காகபரிந்துரைசெய்துள்ளபோதிலும் அரசு இதனைஆய்வு செய்துவருவதாகஅரசுவிளக்களித்துள்ளது

கடலோரபாதுகாப்பு கடலோரதேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் கடல் மாசுகட்டுப்பாடுபோன்றவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளஉறுதி பூண்டுள்ளன

பல்வேறுபகுதிகளில் மின்னல் தாக்கிஉயிரிழப்போரின் நாட்டின் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதையடுத்துமழைநேரங்களில் மக்கள் தங்களைப் பாதுகாத்துகொள்வதுதொடர்பாகவிழிப்புணர்வு வழங்கப்படவேண்டும் என்றுதேசியபேரிடர் நிர்வாகஆணையம் கூறியுள்ளது